மாவட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு

ஜார்கண்ட்டில் நாளைமறுநாள் நடைபெற உள்ள முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது

கோட்சேயை தேசபக்தராக சித்தரித்த கருத்துக்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே

மகளிர் சுயஉதவிக் குழுக்களில் பொருளாதாரம் மேம்பட அரசு கவனம் செலுத்துவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள முழுமையான தடையை மக்கள் கடைபிடிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார்

முதலமைச்சர் ராணிப்பேட்டை மாவட்டத்தையும் இன்று தொடங்கி வைத்தார்

புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தை நாளை வேன்பாக்கம் கிராம அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் துவக்கி வைப்பதோடு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் ந்த கருப்பணன் பவானி காவிரியாற்றில் கழிவுகள் கலக்காமல் தடுக்க பவானி மற்றும் ஈரோட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கான வரைவறிக்கை சுற்றுச்சூழல் துறைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சா திரு

ஓ

மணியன் இன்று வழங்கினார்

உத்தவ் தாக்கரே இன்றுமாலை பதவி ஏற்கிறார் மத்திய மும்பையில் அமைந்துள்ள சிவாஜி பூங்காவில் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார்

உத்தவ் தாக்ரே பேரவையில் தமது பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க ஆளுநர் அவருக்கு கால அவகாசம் வழங்கி உள்ளார் இதனிடையே இன்று மாலை நடைபெறவுள்ள பதவி ஏற்பு நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

ஜே பி தலைவர் திரு அமித்ஷா சத்ரா பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் இன்று உரையாற்றுகையில் மக்களின் நலனுக்காக பி ஜே பி

ஜார்கண்ட் முக்தி மோர்சா செயல்தலைவர் திரு ஹேமந்த் ஸோரன் ஜார்கண்ட் விகாஸ் மோர்சல் தலைவர் பாபுலால் மாரந்தி உள்ளிட்டோரும் இன்று தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி வருகின்றனர்

ஜே பி

ஜே பி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரக்யா சிங் தாகூர் தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்களுக்கு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு

இதற்கு பதிலளித்த திரு ராஜ்நாத் சிங் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகள் எக்காலத்திற்கும் ஏற்புடையது என்றும் அவர் நம்நாட்டின் வழிகாட்டியாக திகழ்பவர் என்றும் எடுத்துரைத்தார்

இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தி மு க திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் மாநிலங்களவையில் இதே பிரச்சனையை எழுப்பி ஒத்தி வைப்பு தீர்மானம் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் ஆம்ஆத்மி கட்சிகள் வழங்கிய நோட்டீஸை அவைத் தலைவர் திரு

பிரக்யா தாகூர் சொல்லியதாகக் கூறப்படும் கருத்துக்களுக்கு பி ஜே பி செயல்தலைவர் திரு

இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு நட்டா இத்தகைய கொள்கையையோ அறிக்கையையோ பி ஜே பி

பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவிலிருந்து பிரக்யா தாகூர் நீக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார் மேலும் நடப்பு நாடாளுமன்றக் கூட்டத்தொடரில் ஏனைய அமர்வுகளில் பங்கேற்க பிரக்யாதாகூர் அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் தெரிவித்தார் ம் ம் ம் ம் ம ஸ்மிர்தி இராணி குழந்தைகளை ஆபாசமாக சித்தரிப்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி

மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் பூஜ்ஜிய நேரத்தில் குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க போக்ஸோ சட்டத்தில் நடைமுறைகள் இருப்பதையும் அவர் சுட்டிக் காட்டினார்

அரசின் கவனத்திற்கு குற்றவாளிகளை கொண்டு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

முன்னதாக இப்பிரச்சனையை அஇஅதிமுக உறுப்பினர் திருமதி விஜிலா சத்தியானந்த் அவையில் எழுப்பினார் குழந்தைகளுக்கு எதிரான ஆபாச வலைதளங்கள் குறித்து தமது கவலையை அப்போது எடுத்துரைத்த திருமதி ஸ்மிர்தி இராணி அத்தகைய வலைதளங்களை அரசு தடை செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுக் கூட்டத்தில் பேசிய அவர் வேலை வாய்ப்பின்மை பெருகி வருவதாகவும் முதலீடுகள் எதுவும் கிடைக்கப் பெறவில்லை என்றும் குறை கூறினார்

ஜே

யின் நிலைப்பாட்டினால் தேர்தலுக்கு முந்தைய அதன் கூட்டணியை அது இழக்க நேரிட்டதாகவும் குறிப்பிட்டார்

காட்டாற்று நீரும் தாமிரபரணி நீருடன் இணைந்து கரைபுரண்டு ஒடுவதால் தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாபநாசம் வீ

புரம் அம்பாசமுத்திரம் பகுதிகளில் உள்ள படித்துறைகளில் மக்கள் குளிக்கவோ துவைக்கவோ செல்லவேண்டாம் என் அறிவுறுத்தப் பட்டுள்ளனர்